அஇஅதிமுகஅரசுகடந்த ஆண்டுகளில் அனைத்துதுறைகளிலும் தோல்விஅடைந்துள்ளதாகதிமுககுற்றம் சாட்டியுள்ளது இதனைநிராகரித்துள்ளஅஇஅதிமுகஅனைத்துதுறைகளிலும் சிறப்பாகசெயல்பட்டதன் காரணமாகத்தான் பல்வேறுவிருதுகள் கிடைத்திருப்பதாகதெரிவித்துள்ளது மாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் கென் அடுத்தநான்குதினங்களுக்குமழைபெய்யவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பைபாராதுப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சிங் ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார்

இன்றுமாலை இறுதிவேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது இதற்கிடையே மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளர் திருளடப்பாடிபழனிசாமிகிருஷ்ணகிரிமாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் இந்தமாவட்டத்தின் வளர்ச்சிக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் சிறுபான்மைக்களின் நலன்களைபாதுகாக்கும் அரசாகஅஇஅதிமுகஅரசுதிகழ்கிறதுஎன்றும் அவர் கூறினார்

திமுகதான் சிறுபான்மையினமக்களைகாப்பாற்றிவருவதாகஅக்கட்சிபொய்யானபிரச்சாரத்தைமேற்கொண்டுவருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அனைத்துதுறைகளிலும் தமிழகம் சிறப்பாகசெயல்பட்டதன் காரணமாகத்தான் பல்வேறுவிருதுகள் கிடைத்திருப்பதாகவும் திருஎடப்பாடிபழனிசாமிகூறினார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் திருவள்ளுர் மாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார்

திமுகஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்டதிட்டங்களைமக்கள் உணர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் திமுகதேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளவாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் சுட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவெற்றிபெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் மீண்டும் நம்பிக்கைதெரிவித்தார் பிஜேபிமாநிலத் தலைவர் திருஎல் முருகன் தாராபுரத்தில் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார் தாராபுரம் பழனிரயில்வேதிட்டத்தைசெயல்படுத்தநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஅவர் உறுதியளித்தார்

விலைவாசியைக் கட்டுப்படுத்தமத்தியமாநிலஅரசுகள் தவறிவிட்டதாகஅவர் குற்றம் சாட்டினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிப்பொறுப்பில் இருந்தபோதுநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் திரு அழகிரிபட்டயலிட்டார் நாம் தமிழர் கட்சியின் தலைமைஒருங்கிணைப்பாளர் திருசீமான் மதுரைபழங்காநத்தத்தில் நடைபெற்றதேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்றுஉரையாற்றினார் நாம் தமிழர் கட்சிஆட்சிப்பொறுப்பேற்றால் ஆரம்பகல்விமுதல் ஆராய்ச்சிக் கல்விவரை இலவசமாகவழங்கப்படும் என்றுகூறினார் தாய்மையானஅரசியலைதமதுகட்சிமுன்னெடுத்துச் செல்வதாகவும் திருசீமான் தெரிவித்தார்

நேர்மையானஅரசியலைதமதுகட்சிவழங்கும் என்றுஅவர் உறுதியளித்தார் ஊழலற்றவெளிப்படையானநிர்வாகம் உறுதிசெய்யப்படும் என்றும் திருகமலஹாசன் கூறினார்

தினகரன் அரியலூர் மாவட்டத்திற்குஉட்பட்டபகுதிகளில் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார் அஇஅதிமுகஅமைச்சர்கள் பல்வேறுஊழல் குற்றச்சாட்டுக்களுக்குஉள்ளாகியிருப்பதாகஅவர் குற்றம் சாட்டினார்

மாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் தென் அடுத்தநாள்குதினங்களுக்குமழபெய்யவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்டவானிலையேநிலவும் ஏனைய என்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆஸ்திரேலியாவில் மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை இயற்கைபேரிடர் பாதிப்பு பகுதிகளாகஅந்நாட்டுஅரசுஅறிவித்துள்ளது

செங்கல்பட்டுமாவட்டத்தில் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கானபயிற்சிவகுப்பு நேற்றுநடைபெற்றது சென்னைமாநகராட்சிக்குஉட்பட்டபகுதிகளில் இசைநிகழ்ச்சிகளுடன் கூடிய தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நேற்றுநடைபெற்றன

புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தைகைப்பற்றினார்

பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலானஆன்லைன் செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார்